தமிழ்நாடு உள்ளிட்ட ஆறு மாநிலங்களில் குறுகிய கால புதுமை தொழில்நுட்பத்துடன் கூடிய வீட்டு வசதி திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக அடக்கல் நாட்டினார்

கோவிட் க்கு எதிரான போராட்டத்தில் உயிா்த்தியாகம் செய்த போராளிகளுக்கு நினைவிடம் அமைக்கப்படும் என ஒடிஸா மாநில அரசு அறிவித்துள்ளது

ஆங்கில புத்தாண்டு உலகம் முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது

சென்னை உயர்நீதிமன்றம் உட்பட நான்கு மாநில உயர்நீதிமன்றங்களுக்கு தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர்

நிகழ்ச்சியில் மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் இந்த திரு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ ஹர்தீப்சிங்பூரி பன்னீர்செல்வம் மற்றும் ஐந்து மாநிலங்களின் முதலமைச்சா்களும் காணொலி காட்சி வாயிவாக கலந்து கொண்டனர் தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் உத்திரபிரதேசம் மத்திய பிரதேசம் குஜாத் ஜார்க்கண்ட் திபுரா ஆகிய மாநிலங்களில் உலகளாவிய வீட்டு வசதி தொழில்நுட்ப சவால் இந்தியா என்ற அமைப்பின் கீழ் இந்த வீடுகள் கட்டப்பட உள்ளன ஒவ்வொரு இடத்திலும் ஆயிரம் வீடுகள் கட்டப்பட உள்ளன

இந்த கட்டுமானப் பணிகள் ஒராண்டுக்குள் முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வழக்கமாக செங்கல் மற்றும் பிற பொருட்களைக் கொண்டு வீடுகள் கட்டப்படுவதோடு ஒப்பிடும் போது இத்தகைய வீடுகள் செலவு குறைந்ததாகவும் நீடிக்க வல்லதாகவும் உயாதரத்துடனும் இருக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதிய காலத்திற்கு ஏற்ற சிறந்த மாற்று தொழில்நுட்பங்கள் கட்டுமானப் பொருட்கள் மற்றும் நடைமுறைகள் மூலம் நாட்டில் முதல் முறையாக இத்தகைய வீடுகள் கட்டப்படுகின்றன இந்த வீடுகள் கட்டுவதற்கான வடிவமைப்பு கட்டுமான பொருட்கள் நடைமுறைகள் போன்றவை நாட்டில் உள்ள ஐ ஐ டி நிறுவனங்கள் பொறியியல் கல்லுரிகள் கட்டிடக்கலை கல்லூரிகள் போன்றவற்றின் ஆசிரியர்கள் மற்றம் மாணவர்களால் சோதிக்கப்பட்டவை இந்த பணிகளில் தனியார்துறை கட்டுமான நிறுவனங்களும் தொழில்முறை சார்ந்தவர்களும் ஈடுபடுத்தப்பட்டனர்

கோவாக்ஸின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பு மருந்தின் உடனடி பயன்பாட்டிற்கான அவசர ஒப்புதல் வழங்குவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது

ஆங்கில புத்தாண்டு இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது

இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் துணைத்தலைவர் திரு வெங்கயை நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்றம் உட்பட நான்கு மாநில உயர்நீதிமன்றங்களுக்கு தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதி திரு சுஞ்ஜீப் பானர்ஜியும் ஒடிஸா உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதி திரு எஸ் முரளீதரும் தெலங்கானா உயா்நீதிமன்றத்துக்கு நீதிபதி ஹிமா கோலியும் ஜம்மு கஷ்மீர் மற்றும் லடாக் உயா்நீதிமன்றத்திற்கு நீதிபதி திரு பங்கஜ் மித்தலும் நியமிக்கப்பட்டுள்ளனா் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இவர்களுக்கான நியமன உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதாக மத்திய சட்ட அமைச்சகம் அறிவித்துள்ளது

மூன்று நாள் பயணமாக தென்கொரியா வுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ரானுவ தலைமை தளபதி எம் எம் நரவாணே அந்நாட்டின் ராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டார் கொரியா தலைமை தளபதி நாம் யாங் ஷின் வுடன் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார் வடகொரியா எல்லைப்பகுதி அருகே உள்ள ரானுவம் நிறுத்தப்படாத பகுதியை தலைமை தளபதி நரவாணே பார்வையிட்டார் ரானுவ உயரதிகாரிகள் தவிர மூத்த அரசு அதிகாரிகளுடனும் இருதரப்பு பாதுகாப்பு தொடர்புகளை விரிவுபடுத்துவது பற்றி அவர் பேச்சு நடத்தினார் தற்போதைய குளிர்காலத்தில் தலைநகர் தில்லியில் இன்று கடும் குளிரான நாளாக பதிவாகியுள்ளது வெப்பநிலை ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்ஸியஸூக்கும் கீழாக உள்ளது இந்த பருவ காலத்தின் சராசரி குறைந்தபட்ச வெப்ப நிலையைவிட இது ஆறு டிகிரி செல்ஸியஸ் குறைவாகும்